நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார்

மத்திய நிதியமைச்சர் திரு பியூஷ்கோயல் பொதுத்துறை வங்கிகளின் தலைமை செயல் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார்

இந்திய நியூசிலாந்து ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி தொடரை இந்தியா கைப்பற்றும் நிலையில் உள்ளது பிரதமர் பாதுகாப்புத்துறையில் நாடு தன்னிறைவை எட்டியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் தேசிய மாணவர் படை குடியரசு தின அணிவகுப்பு நிறைவு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர் ஏவுகணை ஹெலிகாப்டர் உட்பட பல்வேறு பாதுகாப்பு கருவிகளும் இந்தியாவில் தயாரிக்கப்படுவதாக கூறினார் தேசிய மாணவர் படையை சேர்ந்த மாணாக்கர் நாட்டில் பல்வேறு பேரிடர் நிகழ்வுகளின் போது சிறப்பாக செயலாற்றியதற்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர் ராணுவப்படையில் சேருவதற்கு தேசிய மாணவர் படை பயிற்சி பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்று சுட்டிக்காட்டினார் தேசிய மாணவர் படையினரின் ஒழுக்கத்தையும் திறனையும் பாராட்டிய அவர் அவர்தம் முயற்சிகளுக்கு அரசு உறுதுணையாக இருக்கும் என்றார் பிரதமரின் அணிவகுப்பு என்றழைக்கப்படும் தேசிய மாணவர் படை அணிவகுப்பில் ராணுவப்படை கடற்படை விமானப்படை வீரர்களும் அணிவகுத்து பிரதமருக்கு வீரவணக்கம் செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் பல்வேறு பிரிவுகளில் சிறந்த வீரர்களுக்கு அவர் விருதுகளை வழங்கி கௌரவித்தார் இந்நிகழ்ச்சியில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் இணையமைச்சர் டாக்டர் பாம்ரே தேசிய மாணவர் படைத்தலைவர் லெப்டினென்ட் ஜெனரல் பி

மல்ஹோத்ரா உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

பிரதமர் பிரதமர் திரு

மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களிடம் தேர்வுகள் குறித்து விவாதிக்கும் பிரதமா் பயம் இல்லாமல் தேர்வை எளிதாக அணுகுவதற்கான வழிமுறைகளை எடுத்துரைக்க உள்ளார்

ஹர்ஷ்வர்தன் புலிகள் காப்பகங்களுக்கான நிதி ஒதுக்கீடு இரட்டிப்பாக்கப்பட்டுள்ளதாக மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் டாக்டர்

புதுதில்லியில் தேசிய புலிகள் காப்பகங்களின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக்கூட்டத்தில் இன்று பேசிய அவர் இத்தகைய காப்பகங்களில் அதிநவீன இணையதள முறைகள் பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார் புலிகள் கணக்கெடுப்பு தகவல்கள் கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டு எளிதில் பெறமுடியும் என்றும் அவர் எடுத்துரைத்தார் பியூஷ்கோயல் மத்திய நிதியமைச்சர் திரு பியூஷ்கோயல் தலைமையில் பொதுத்துறை வங்கிகளின் தலைமை செயல் அதிகாரிகள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது பொதுத்துறை வங்கிகளின் நிதி மேம்பாடு சிறு குறு நிறுவனங்கள் மற்றும் விவசாயத் துறைக்கு வழங்கப்பட்டுள்ள கடன் உள்ளிட்டவை குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் மக்களவையில் இடைக்கால பட்ஜெட் வரும் ஒன்றாம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது

இதையொட்டி குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று ட்விட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட ஊக்குவித்தவர் என்றும் சமூக சீர்திருத்தங்களுக்கு வித்திட்டவர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு தமது செய்தியில் வந்தேமாதரம் இயக்க செயல்பாட்டின் போது அன்னாரது வீர உண்வை நினைவுகூ்ந்தார்

ஆணையம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதேபோல் தேர்தல் பணியுடன் தொடர்புடைய அலுவலர்கள் சொந்த ஊர்களில் பணிபுரிந்தாலும் அவர்களும் இடமாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று ஆணையிட்டுள்ளது டெல்லி சிறப்பு நீதிமன்றம் இந்திய ரயில்வே உணவு சுற்றுலா கழக முறைகேடுகள் வழக்கில் ராஷ்ட்ரீய ஜனதாதள் தலைவர் லாலு பிரசாத் யாதவிற்கு ஜாமீன் வழங்கி டெல்லி சிறப்பு நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது இவ்வழக்கு விசாரணையை மேற்கொண்ட சிறப்பு நீதிமன்ற நீதிபதி அருண் பரத்வாஜ் இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட லாலுவின் மனைவி ராப்ரிதேவி மற்றும் மகன் தேஜஸ்வி யாதவிற்கும் ஜாமீன் வழங்கி ஆணையிட்டார் குற்றம் சாட்டப்பட்ட மூவர் சார்பில் தனிநபர் பிணையத்தொகையாக தலா ஒரு லட்சம் ரூபாயும் உத்தரவாதத்தொகையாக ஒரு லட்சம் ரூபாயும் செலுத்த நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது

இதனிடையே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் தற்காலிக ஆசிரியர் பணிக்கு ஏராளமானோர் விண்ணப்பித்து வருவதாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தெரிவித்துள்ளார்

நாகை உள்ளிட்ட சில மாவட்டங்களிலும் பள்ளிகள் மூடப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

மேலாண்மை கழகத்திற்கான நுழைவுத்தேர்வு நடைபெற்ற இன்றுகாலை நிலையில் பிற்பகல் மருந்தியல் கல்விக்கழகத்திற்கான நுழைவுத்தேர்வு நடைபெற உள்ளது

ம க நிறுவனர் தலைவர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளா்

இதை சாதாரண நிகழ்வாக கருதாமல் அபாய எச்சரிக்கையாக கருகி குறைகளை சரிசெய்து விவசாயத்தை காப்பாற்ற உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் சந்தீப் நந்தூரி தூத்துக்குடியில் தடையை மீறி மீன்பிடிக்க கடலுக்குள் சென்றுள்ள பதிவு செய்யப்படாத விசைப்படகுகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவா் திரு சந்தீப் நந்தூரி எச்சரித்துள்ளார்

பிரபாகர் இன்று வழங்கினார்

சிவகங்கை மாவட்டத்தில் விவசாயிகள் விதை பரிசோதனைகளை மேற்கொண்டு அதிக மகசூல் பெற்று பயன்பெற வேண்டும் என மாவட்ட விதை பரிசோதனை அலுவலர் தெரிவித்துள்ளார்